தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையையொட்டி ஆயிரம் ரூபாய் சிறப்பு பரிசு வழங்கும் திட்டத்தை மாநில அமைச்சர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இன்று தொடங்கி வைத்தனர்

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

சிட்னி கிரிக்கெட் டெஸ்ட் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது

ரூரூரூ பொங்கல் பரிசு வெல்லமண்டி தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஆயிரம் ரூபாய் சிறப்பு பரிசு தொகை வழங்கும் திட்டத்தை மாநில அமைச்சர்கள் இன்று பல்வேறு மாவட்டங்களில் தொடங்கிவைத்தனர்

நடராஜன் தெரிவித்துள்ளார்

இந்நிகழ்ச்சியில் மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திருமதி

வளர்மதி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

அன்பழகன் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் அன்னசாகரம் பகுதியில் பொங்கல் பரிசுத்தொகுப்பை வழங்கிப்பேசியஅவர் தமிழகஅரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார்

ஒசூரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசுத் தொகுப்பினை வழங்கினார்

தங்கமணி டாக்டர் வே சரோஜா ஆகியோர் தொடங்கிவைத்தனர்

ரூரூரு பெஞ்சமின் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை மாநில அமைச்சர் திரு

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திற்குட்பட்ட பகுதிகளில் இன்று நடைபெற்ற பொங்கல் பரிசுத் தொகுப்பு வழங்கும் விழாவில் பேசியஅவர் கல்வியாளர்களின் கருத்துக்களை மாணாக்கரிடையே கொண்டுசெல்லும்வகையில் புதிய தொலைக்காட்சி உருவாக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுவருவதாக கூறினார்

நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் உயர்மின் அழுத்த கோபுரங்கள் அமைக்கும் பணி தொடர்பாக விவசாயிகளின் கவனத்தை திசை திருப்பும்வகையில் எதிர்கட்சிகள் ஈடுபட்டுவருவதாக குற்றம் சாட்டினார்

நரேந்திரமோடி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வாக்குச்சாவடி மைய தொண்டர்களுடன் காணொளிகாட்சிமூலம் கலந்துரையாடுகிறார்

கடந்த மாதம் தமிழகத்தில் திருச்சி உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தொண்டர்களுடன் அவர் கலந்துரையாடியது குறிப்பிடத்தக்கது தேர்தலின்போது தொண்டர்கள் எடுத்துரைக்க வேண்டிய தகவல்கள் குறித்து பிரதமர் அவர்களிடம் ஆலோசனை மேற்கொண்டார்

ரூரூரூ ராஜ்யவர்தன்சிங் ராத்தோர் வரும் மக்களவை தேர்தலையொட்டி பல்வேறு சமூக ஊடகங்களை கண்காணிக்க மத்தியஅரசு தனியார் அமைப்புகளை நியமிக்க உள்ளதாக வந்த செய்திகள் முற்றிலும் தவறானது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கர்ணல் ராஜ்யவர்தன்சிங் ராத்தோர் தெரிவித்துள்ளார் ட்விட்டரில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் அச்சு ஊடகங்கள் மற்றும் தொலைக்காட்சிகளில் வரும் செய்திகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள தனியார் நிறுவனங்களை மத்தியஅரசு நியமித்துள்ளதாகவும் தற்போது மின்னணு ஊடகங்களை இதில் சேர்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

ரூரூரூ பரஞ்சோதி மகான் அனைத்தையும் அளவோடு அடைவதன்மூலமே உலக அமைதி பெருகும் என்று தென் கயிலை திருமூர்த்திமலை பரஞ்சோதி மகான் கூறியுள்ளார்

தொடர்ந்து